நியமிக்கப்பட்டுள்ளார்

அதிகாரி திருமதி மது மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார்

பெட்டகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு விசாரணை அதிகாரி பொன்மாணிக்கவேல் கூறியிருக்கிறார்

சாம்பியனான இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமையிலான லோக்பால் தேர்வு குழு அளித்த பரிந்துரைகளை ஏற்று குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் அவரை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் லோக்பால் குழுவில் நீதிபதிகள் திலிப் கோஷாலே பிரதீப்குமார் மோஹாந்தி அபிலேஷா குமாரி அஜய்குமார் திரிபாதி உள்ளிட்ட நீதித்துறையை சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் நீதித்துறை அல்லாத நான்கு பேரும் இடம்பெற்றள்ளனர் துணை ராணுவ படையின் முதலாவது தலைமை பெண் அதிகாரி அர்ச்சனா ராமசுந்தரம் மகாராஷ்டிர மாநில முன்னாள் தலைமை செயலர் திரு தினேஷ்குமார் ஜெயின் இந்திய வருவாய் பணி முன்னாள் அதிகாரி திரு மகேந்திர சிங் முன்னாள் ஐ ஏ எஸ் அதிகாரி திரு இந்திரஜித் பிரசாத் கவுதம் ஆகியோர் நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான பினாகி கோஷ் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்ய பிஜேபி மத்திய தேர்தல் குழு புதுதில்லியில் நேற்று கூடியது இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மற்றும் தேர்தல் குழு உறுப்பினர்கள் கலந்துகொண்டனர் பீகார் மகாராஷ்டிரா ஆந்திரபிரதேசம் தெலுங்கானா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இந்தக் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டதாகவும் இன்று மீன்டும் இந்த குழு கூடி முறைபடி வேட்பாளர்களை அறிவிக்கும் என்றும் பிடிஐ செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் கோவை ராமநாதபுரம் துத்துக்குடி உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களின் பெயர்கள் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்தன

இதற்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் மாநில அமைப்பு செயலாளர் திரு கேசவ விநாயகம் ஆகியோர் பிஜேபி மத்திய தேர்தல் குழுவிடம் சம்ப்பித்துள்ளனர்

தமிழகத்தில் பத்து மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள நபர்களின் உத்தேச பட்டியல் கட்சி தலைமையிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மீண்டும் தமிழகம் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் ழுப்படையில் பணிபுரியும் நபர்களின் புகைப்படங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் கலந்துகொண்ட நிகழ்ச்சிகள் குறித்த புகைப்படங்களை தேர்தல் பிரச்சாரத்தின்போது பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு ஆணையத்தின் சா்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சுற்றிக்கையில் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் சுறித்த எந்தவொரு நிகழ்வும் தேர்தல் பிரச்சாரத்தில் இடம்பெறக்கூடாது என்று கூறியுள்ளது தமிழக தேர்தல் செலவின சிறப்பு கண்கானிப்பு அலுவலராக ஒய்வுபெற்ற வருமான வரித்துறை அதிகாரி திருமதி மது மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக சி விஜில் செயலி மூலம் வரும் புகா்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியா் தெரிவித்துள்ளாா்

வரும் மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் திருநெல்வேலி டவுன் பகுதியில் நேற்று துணைரானுவப் படையினா் மற்றும் காவல்துறையினா் கலந்துகொண்ட கொடி அணிவகுப்பு நடைபெற்றது தருமபுரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட நல்லம்பள்ளியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி மற்றும் வாக்காளர் உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது

இருவரி செய்திகள் ஜெய்ஷ் இ முகம்மது அமைப்பின் தலைவர் மசூத் ஆசாளர சர்வதேச பயங்கரவாதியாக ஐ நா அறிவிக்க கோரும் தீர்மானத்தை முன்மொழிய ஜெர்மனி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ள வெளிசுவா மீது மேலும் கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சித்துள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் நேபாளத்தில் நடைபெற்றுவரும் தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் காவ்பந்து சாம்பியன் போட்டியில் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

முன்னதாக இன்றுகாலை நடைபெற உள்ள மற்றொரு அரையிறுதியில் நேபாளம் இலங்கையை எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான முழு அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது